தென்மேற்கு பருவமழை தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளது

இந்த தகவலை பிரதமர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பிரதமரின் இந்த உரை புதுச்சேரி வானொலியிலும் ரெயின்போ எஃப்எம் அலைவரிசையிலும் நேரடியாக ஒலிபரப்பப்படும் தென்மேற்கு பருவமழை தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது

போடி கம்பம் தேனி ஆகிய பகுதிகளிலும் கடுமையாக மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் குளச்சல் தக்கலை ஆகிய பகுதிகளில் நேற்று மாலை முதல் பலத்த மழை பெய்து விடிய விடிய மழை பெய்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்கத் தடை விதிக்கப்பட்டு உள்ளது கர்நாடக மாநிலத்தில் காவிரி ஆற்றின் நீர்பிடிப்புப் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டு உள்ளது

இதையடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பெருமளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப் படுகிறது

கர்நாடகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளில் ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளது

கண்ணூர் வயநாடு இடுக்கி மலப்புரம் காசர்கோடு கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஆறுகள் மற்றும் அணைகளில் நீர் வரத்து அதிகரித்து வெள்ளம் சூழ்ந்து வருகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளம் காரணமாக அங்கு வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளது அங்கு வெள்ள நிலவரம் குறித்து முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவீஸ் உடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா இன்று ஆலோசனை நடத்தினார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் வெள்ள நிலவரம் குறித்து மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் போதிய உதவிகளை வழங்கத் தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார்

பிரேம்குமார் கூறியுள்ளார்

இதனிடையே காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக் குழுக்கூட்டம் அதன் தலைவர் திரு நவீன்குமார் தலைமையில் புதுடில்லியில் இன்று நடைபெற்றது

சத்யபிரதா சாஹு தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்ற தெளிவுபடுத்தி உள்ள அமைச்சகம் இந்தியாவின் அரசியல் அமைப்புச் சட்டம் எப்போதும் இறையாண்மையையே சார்ந்தது என்று எடுத்துரைத்துள்ளது நாட்டின் உள் விவகார கட்டமைப்பிற்குள் பாகிஸ்தான் அச்சுறுத்தும் நோக்குடன் அத்துமீறி தலையிடுவது வெற்றி தராது என்றும் இந்தியா சுட்டிக் காட்டியுள்ளது காஷ்மீர் விவகாரத்தால் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து உலக நாடுகள் மத்தியில் பயமுறுத்தும் சூழலை பாகிஸ்தான் வேண்டுமென்றே உருவாக்குவது தேவையற்றது என்றும் வெளியுறவுத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது எனவே இந்தியா உடனான அரசியல் உறவுகளை துண்டித்துக் கொள்வது என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது

புதுடில்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இல்லத்தில் காந்தி கதா காலசேஷபத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது பிரபல கதா காலசேஷப சொற்பொழிவாளர் டாக்டர் ஷோபனா ராதாகிருஷ்ணா மகாத்மா காந்தியடிகளின் அறைகூவலை சொற்பொழிவாக நிகழ்த்திக் காட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு மகாத்மா காந்தியடிகளின் போதனைகள் என்றும் பொருத்தமானது என்றும் மக்கள் அனைவரும் நாட்டின் கட்டமைப்புப் பணிகளில் ஆக்கப்பூர்வமான முறையில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறினார்